உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ரஞ்சன் கோகாய் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது இப்பதவியை வகித்துவரும் திரு தீபக் மிஸ்ரா அடுத்த மாதம் இரண்டாம் தேதி ஒய்வு பெறுகிறார்

ரபேல் போர் விமானம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் எவ்வித முறைகேடும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார் இதன்காரணமாக மத்திய அரசுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வெளிப்படையான தூய்மையான நீர்வாகம் மத்தியில் நடைபெற்றுவருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்னைகளுக்கு தீர்வுகானும் வகையில் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு அஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தி உள்ளார்

விண்வெளி ஆராய்ச்சியில் நாம் படைத்துள்ள சாதனைகள் மகத்தானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர்மின் உற்பத்தியில் ஏற்பட்டிருந்த பிரச்னையும் தற்போது சரிசெய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அனைத்து துறைகளிலும் மாநில அரசு சிறந்து விளங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் சமுக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பெண்களிடம் வரம்புமீறி நடப்பது சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வது போல் செயல்படுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி விதிகளின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் பெண் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

நேற்று தூத்துக்குடியில் செயதியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு இல கணேசன் குறிப்பிட்டார் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டுவரியை தமிழக அரசு குறைக்கவேண்டும் என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தி உள்ளார்

அஇஅதிமுகவின் அமைப்பு செயலாளர்களாக ஐந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர்

கூடன்குளம் அனுமின் நிலையத்தின் இரண்டாவது அனுஉலையில் நேற்று மாலை முதல் மின் உற்பத்தி தொடங்கியது

மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐந்து மக்களவை தொகுதிகளை சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகளுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு செர்பியா மால்டா ரோமேனியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு செல்கிறார்

கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பரிக்கர் உடல் நலகுறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

சத்தீஸ்கட்டில் எல்லைப்பாதுகாப்பு படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பத்தில் தொடர்புடைய நக்ஸலைட் ஒருவர் காவல்துறையினரிடம் சரணடைந்தார்

உலக துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றது

குழு பிரிவிலும் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது

போலந்தில் நடைபெற்றுவரும் சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்

இந்தியா செர்பியா இடையேயான டேவிஸ் கோப்பை உலக ப்ளே ஆப் சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நேற்று மும்பையிலிருந்து துபாய் புறப்பட்டு சென்றது

ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்து வீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்

பேட்மிண்டள் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து மூன்றாவது இடத்திலும் ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்த் எட்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர்